மதுரையில் இன்று ஆய்வு மேற்கொணடார் இந்த பணிகளுக்கு நிதிப் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சா் கூறியுள்ளாா்

மத்திய அரசு விடுவித்துள்ளது

பள்ளிகளை திறக்கும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

நீலகிரி மாவட்டத்தில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு ஸையம் கூறியுள்ளது

இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் மாநிலத்தில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் வேளாண் பணிகள் தடையின்றி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் இதன் பின்ன் மகளிர் சுய உதவிக் குழுவினர் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றம் தொழில்துறையினருடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார்

இதனைத் தொடர்ந்து மதுரை சென்ற முதலமைச்ச் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பேசினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

மாவட்டந்தோறும் அமைச்ச்கள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வுசெய்து வருகின்றனா் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அரசு மருத்துவமனையில் இந்த நோய் தொற்று தடுபபுப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டாா்

இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் இதன்மூலம் நோய் தொற்று பரவலை முற்றிலுமாக தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இ பாஸ் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சித்தாா் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தன்னா்வ தொண்டு நிறுவனம் சாா்பில் பொமக்களுக்கு நாள்தோறும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது னஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரி மைதானத்தில் அமைக்ப்பட்டுள்ள தற்காலிக ஊய்கறி சந்தையை ஆட்சியர் திரு பொன்னையா இன்று ஆய்வு செய்தாா்

உலக சுனதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய மண்டலத்தின் இயக்குநர்கள் பங்கேற்ற மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார்

இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை கண்டறிவதிலும் அதனை உற்பத்தி செய்வதிலும் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொண்ட பிறகு முதலமைச்ச் உரிய முடிவினை அறிவிப்பார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உழைக்கும் ஏழை மகளிருக்கான மானிய விலை இருசக்கர வாகனத்துக்கான தொகையினை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினாா்

இது கிராமப்புற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என இம்மாவட்டத்தின் குளிச்சி கிராம அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி கூறியுள்ளார்